குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

பதக்கங்களை வென்றது

போட்டி இன்று நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தக் கூட்டத் தொடரை கமூகமாக நடத்துவது குறித்து இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த கூட்டத் தொடர் போல் இந்த கூட்டத் தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமைய எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவது சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார்

இதற்கிடையே இந்தக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்தினர்

சாலை விபத்தகளில் உயிரிழப்பை தடுப்பதற்காக மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அவசர பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

விபத்தினால் காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை இந்த மையத்தின் மூலம் வழங்கப்பட்டு அவர்களின் உயிரை காப்பதற்கான சிகிச்சை வழங்கப்படும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

தமிழகம் முழுவதும் மரம் நடுவதற்கு தமிழக அரசு ஊக்கம் அளித்து வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி வரை மரப் போத்துக்கள் நடும் பணியினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

அதை அரசும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது

இன்று சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்றார் திமுகவில் உள்ளவர்கள் குடும்ப அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் குடும்பம் குடும்பமாக கட்சிக்காக பாடுபடுவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் இலங்கை அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது

தேர்தலில் வெற்றி பெற்ற கோத்தபய ராஜபக்சேவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு எஸ் ஏ பாப்தே நாளை பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இதுவரை இப்பதவி வகித்து வந்த திரு ரஞ்சன் கோகோய் இன்று ஒய்வு பெற்றார்

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

நீலகிரி தேளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தாத்துக்குடி மாவட்டங்களில் இடங்களில் களமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்ளையை பொறுத்தவரை வாளம் மேகமுட்டத்தடன் காணப்படும் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழைக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையே மழை வெள்ளம் மற்றும் மண்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்புப் பணிக்னக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு சுகாதார தூதுவர் அடையாள அட்டைகள் இன்று வழங்கப்பட்டன

வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே மாநில அளவிலான தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு இன்று நடைபெற்றது நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன்காரணமாக கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாகர் கிருஷ்ணா தங்கப்பதக்கத்தையும் பிரமோத் பகத் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர்

உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவில் இன்று தொடங்குகிறது